மக்களவை தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்

புதுவையில் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய தேர்தல் செலவின கணக்குகள் குறித்து ஒப்பாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது

ராஜஸ்தான் சிக்கிம் பஞ்சாம் தமிழ்நாடு தெலங்கானா உத்தரபிரதேசம் மற்றும் இதர மாநிலங்களில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவி ஏற்றுக் கொண்டனர் இவர்களில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஓம் பிர்லா திரு ராஜ்யவர்தன் ராதோர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மனீஷ் திவாரி திரு கார்த்திக் சிதம்பரம் திமுகவைச் சேர்ந்த திரு ஆ ராசா மற்றும் திருமதி கனிமொழி சமாஜ்வாதிக் கட்சியின் திரு முலாயம்சிங் யாதவ் ஆகியோர் குறிப்பிடத் தகுந்தவர்கள் தமிழக உறுப்பினர்கள் தமிழிலும் இதர மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அவரவர் மொழி இந்தி அல்லது ஆங்கிலத்திலும் பதவி பிரமானம் எடுத்துக் கொண்டனர் தற்காலிக சபாநாயகர் டாக்டர் வீரேந்திரகுமார் இவர்களுக்கு பதவிப் பிரமானம் செய்து வைத்தார்

ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் இருமுறை வெற்றி பெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓம் பிர்லா மக்களவை தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரது பெயரை பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமீத்ஷா நிதின்கட்காரி ஆகியோர் முன்மொழிந்ததாக நாடாளுமன்ற திரு விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

காங்கிரஸ் இன்னும் கையெழுத்திடவில்லை என்றாலும் மக்களவை தலைவர் பதவிக்கு திரு ஓம் பிர்லா போட்டியிடுவதை அக்கட்சி எதிர்க்காது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் மக்களவை தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறும்

இந்த மனுவை அவசர மனுவாக விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் திரு விவேக் தங்க்கா இன்று நீதிபதிகள் திரு தீபக்குப்தா திரு சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய விடுமுறைக் கால அமர்விடம் முறையிட்டதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இவ்வாறு ஒப்புக் கொண்டனர் டாக்டர் நீதிமன்றம் அரசு மருத்துவமனைகளில் பணி புரியும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரும் மனுமீதான விசாரணைகளை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது

பிரச்சனை குறித்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப பட மாட்டாது என்றாலும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அவசியத்தை நீதிமன்றம் முழுமையாக ஆராயும் என்று நீதிபதிகள் கூறினர் இதற்கிடையே இந்த மனுவில் தங்களையும் சேர்த்துக் கொள்ளக் கோரி இந்திய மருத்துவர் சங்கம் நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளது

இவர்கள் முதன்மை ஆணையர் ஆணையர் கூடுதல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர் பதவியில் உள்ளவர்கள் என்று புதுடெல்லியில் நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

ஓட்டுனர் உரிமம் போக்குவரத்து வாகன ஓட்டிகளுக்கான குறைந்த பட்ச கல்வித் தகுதியை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

போக்குவரத்து துறையில் வாகன ஓட்டுனர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சகம் கூறி உள்ளது கல்வித் தகுதி தேவையில்லை என்றாலும் விண்ணப்பதாரர்கள் கடுமையான திறன் தேர்வில் தேர்ச்சி பெறுதல் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இன்று முசாபர்பூருக்கு நேரில் சென்று மூளைக் காய்ச்சல் நிலவரங்களை மறு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் மருத்துவமனைகளில் பல்வேறு வார்டுகளை அவர் சென்று பார்த்து சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு டாக்டர்களுக்கு அறிவுறுத்தினார்

இன்று சென்னையில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் காலணி தொழில்நுட்ப பயிற்சிக் கழகத்தில் படிப்பு முடிக்கும் அனைவருக்கும் உடனயாக வேலை கிடைத்துவிடுவதாக கூறினார்

தேர்தல் கணக்கு புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் செலவினக் கணக்குகளை முடித்து சமர்ப்பிக்கும் பொருட்டு இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கணக்கு ஒப்பாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மத்திய செலவின பார்வையாளர்கள் திரு அசீம்குமார் சக்ரபர்த்தி திரு அஜீத்டேன் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கணக்கு சமர்பித்தல் தொடர்பாக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்களுக்கு விளக்கினர்

கள விளம்பரம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு விழிப்புணர்வு முகாம் மடுகரை அரசுப் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ளது புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நெட்டபாக்கம் கருணாலையம் கிராம நலச் ஒருங்கிணைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்முகாமில் சிறப்புரையோகா விளக்க உரை மற்றும் செயல்விளக்கம் இடம் பெறும் என மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தில் உதவி இயக்குனர் திரு சிவக்குமார் தெரிவித்துள்ளார்

அன்றைய தினம் பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறை சார்பில் பல்கலைக்கழகத்தின் ராஜீவ்காந்தி கிரிக்கெட் மைதானத்தில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் இடம் பெறும் கூட்டு யோகா பயிற்சியில் மாணவர்களுடன் துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித்சிங் மற்றும் பல்கலைக்கழகத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்

மக்களவை தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்

புதுவையில் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய தேர்தல் செலவின கணக்குகள் குறித்து ஒப்பாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது